இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சுவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது தகவல் ஒலிபரப்புத்துறை அளமச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் மற்றும் சமூக நீதித்துறை அளமச்சர் திரு தாவர்சந்த் கெலாட் இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர்

தாவர்சந்த் கெலாட் கூறினார் இதன் மூலம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நான்கு கோடிக்கும் மேற்பட்ட ஷெட்யூல்டு வகுப்பு மாணவர்கள் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்

தாவர்சந்த் கொட் தெரிவித்தார்

பிரகாஷ் ஜவ்டேகர் கூறினார் இருபது ஆண்டுகாலத்திற்கு உரிமங்களை வழங்குவது அதற்கான கட்டணத்தை காலாண்டுவாரியாக வகுல் செய்வது போன்றவை இந்த நெறிமுறைகளில் இடம் பெற்றிருப்பதாக அமைச்சா் தெரிவித்தாா் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக பெறப்பட்ட வல்லுநர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

நிதி முதலீடு சந்தை மருத்துவம் கல்வி ஊரக வளரச்சி நீர் மேலாண்மை வர்த்தகம் தொழில் துறை உட்கட்டமைப்பு வேளாண்மை உணவு உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறை வல்லுநர்களுடன் நிதியமைச்சர் ஆலோசனை நடத்தினார்

சுகாதாரம் பொது விளியோக திட்டம் தொழில் நடைமுறையை எளிமையாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கூட்டங்களில் ஆலோசிக்கப்பட்டுள்ளது

கோவின் என்ற தளத்தின் வாயிலாக தடுப்பு மருந்தை வழங்கும் பிரம்மாண்ட சவாலில் புதிய தொழில் நிறுவனங்கள் பங்கேற்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் கொள்கைகளை பாராட்டும் வகையில் ஜம்மு காஷ்மீர் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் தேர்தல் முடிவுகள் அமைந்திருப்பதாக பிஜேபின் மூத்த தலைவரும் மத்திய சட்ட அமைச்சருமான திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் யூளியன் பிரதேசத்தில் நடைபெற்ற மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் தேர்தலில் பிஜேபி தனிபெரும் கட்சியாக அதிக இடங்களை கைப்பற்றி உள்ளது இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசின் கொள்கைகள் மீதான நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் இத்தேர்தலில் னஷ்மீர் மக்கள் பிஜேபிக்கு அதிக வாக்குகளை வழங்கி உள்ளதாக கூறினார் பிரிவினைவாதிகளுக்கு எதிராகவும் வளர்ச்சியை மையப்படுத்திய அரசியலுக்கு ஆதரவாகவும் மக்கள் தீர்ப்பு வழங்கி உள்ளதாக திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார் தேசிய விவசாயிகள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது முன்னாள் பிரதமா் சவுத்ரி சரண்சிங்கின் பிறந்த தினம் விவசாயிகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் விவசாயிகளின் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்திருப்பதாக தெரிவித்தார் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகளிடையே பரப்பட்ட தவறான தகவல்களை களைவதற்கு மத்திய அரசு தொடர்ந்து அவர்களுடன் பேச்சு நடத்தி வருவதாக அவர் கூறினார் விவசாயிகளின் நலனை உருத்தில்கொண்டே வேளாண் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திரசிங் தோமர் தெரிவித்தார் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின்கீழ் அடுத்தக்கட்ட தொகையினை பிரதமா் திரு நரேந்திரமோடி விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக செலுத்தும் நிகழ்ச்சி நாளை மறுநாள் நடைபெற உள்ளது

நரேந்திரமோடி கலந்துரையாடுகிறார் வேளாண்மை கல்வி நீர்மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதளை படைக்கும் அரசாக அஇஅதிமுக அரசு திகழ்கிறது என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இன்று சங்கரன்கோவிலில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் ஏஎழ எளிய மக்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தமது அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார்

விவசாயத்தை பாதுகாக்க தமது அரசு குடிமராமத்து மூலம் மழழநீளர சேமித்து வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார்

எடியூரப்பா தெரிவித்துள்ளார்

பயணிகளின் வருகையை கண்காணிக்க சுகாதாரத்துறை அதிகாரிகள் பணியில் அங்கு அமர்த்தப்பட்டுள்ளதாக திரு எடியூரப்பா தெரிவித்தார் தேசிய பணியாளர் தேர்வு முகமை எந்தவொரு பணிக்கும் விண்ணப்பங்களை கோரவில்லை என மத்திய அரசு தெளிவுப்படுத்த ிடள்ளது அண்மையில் நாடு முழுவதும் ஒரே தேர்வு மூலம் பல்வேறு மத்திய அரசு பணிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்வதாக தேசிய பணியாளர் தேர்வு முகனம அமைக்க மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்தது இந்த முகமை பல்வேறு பணிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்ய விண்ணப்பங்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக ஊடகங்களில் பொய் செய்தி வெளியானது இதனை பத்திரிக்கை தகவல் அலுவகம் மறுத்து உள்ளது இதுவரை தேசிய பணியார் தேர்வு முகனம எந்தவொரு பணிக்கும் விண்ணப்பங்களை கோரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அறிவியல் சார்ந்த தகவல்களை பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் நோக்குடன் சர்வதேச அறிவியல் பகுப்பாய்வு மாநாடு நடத்தப்படுவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி கவுன்சில் இயக்குனர் டாக்டர் ரஞ்சனா அகர்வால் தெரிவித்துள்ளார் இன்று அம்மாநாட்டில் உரையாற்றி அவர் அறிவியல் கண்டுபிடிப்புகள் குறித்த தகவல்களை எளிமைப்படுத்தி அவற்றை மக்கள் அறிந்து கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் சர்வதேச நலனுக்காகவும் நாடு தன்னிறைவு அடையவதற்காகவும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்

இஸ்ரேலில் ஆளும் கூட்டணியில் ஏற்பட்ட பிளவு காரணமாக அந்நாட்டு நாடாளுமன்ற கலைக்கப்பட்டுள்ளது அந்நாட்டில் குறிப்பிட்ட காலத்திற்குள் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற விதி உள்ளது நடப்பாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்வதில் ஆளும் கூட்டணியில் இறதி முடிவு எட்டப்படாததால் குறிப்பிட்ட தேதி வரை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவில்லை இதன் காரணமாக அந்நாட்டு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது